எடுக்கவில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது

பிரஹலாத் ஜோஷி கேட்டுக் கொண்டுள்ளார்

தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது

பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார்

நியுசிலாந்து அணிகள் வெற்றி பெற்றுள்ளன இனி விரிவான செய்திகள் இந்தி மொழி பேசாத மாநிலங்களில் அந்த மொழியை பயிற்றுவிப்பது தொடர்பாக மத்திய அரசு எந்த முடிவும் எடுக்கவில்லை என மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடேகர் தெரிவித்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக கஸ்தூரிரங்கன் குழு அரசுக்கு அளித்த பரிந்துரையில் மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்துமாறு தெரிவித்திருப்பது குறித்து விளக்கமளித்துள்ள அவர் எந்தவொரு மொழியையும் யார் மீதும் திணிக்கும் எண்ணம் அரசுக்கு இல்லை என்றார் கஸ்தூரிரங்கள் குழு வரைவு அறிக்கையைத்தான் தயார் செய்துள்ளதாகவும் அதனை நடைமுறைப்படுத்துவது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெளிவுபடுத்தியுள்ளார் நாட்டிலுள்ள அனைத்து மொழிகளையும் மேம்படுத்த வேண்டும் என்பதே நரேந்திர மோதி அரசின் கொள்கை என்றும் இதில் தேவையற்ற அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கமுகமாக நடத்த எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டுமென நாடாளுமன்ற விவகாரங்கள் துறையின் புதிய அமைச்சர் திரு பிரஹவாத் ஜோஷி கேட்டுக் கொண்டுள்ளார் பெங்களுருவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நடந்து முடிந்த தேர்தலில் திரு

அடுத்த ஐந்தாண்டுகளுக்கு நாடாளுமன்றம் கமுகமாக செயல்படுவதை உறுதி செய்வதோடு ஆக்கப்பூர்வ விவாதங்கள் நடைபெறவும் அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் நாடாளுமன்றத்தில் வாதங்களும் விவாதமும் தான் நடைபெற வேண்டுமே தவிர இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார் மக்களிடையே ஆக்கப்பூர்வமான முன்னேற்ற சிந்தனைகளை ஊக்குவிக்க எழுத்தாளர்கள் மற்றும் இலக்கியவாதிகள் முன்வர வேண்டும் என குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் விசாகப்பட்டிணத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அவரவர் சொந்த மொழிகளை பேணிப்பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றார் மக்களிடையே காணப்படும் சமூக தீஸ்களை அகற்றி முற்போக்கான சிந்தனைகள் ஏற்படும் வண்ணம் அவர்களது மனப்பான்மையில் மாற்றம் ஏற்படுத்த அறிஞர்கள் கல்வியாளர்கள் மற்றம் பத்திரிக்கையாளர்கள் பாடுபட வேண்டும் என்றும் திரு வெங்கைய்யா நாயுடு கேட்டுக் கொண்டார் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் போலி வாக்காளர்கள் வாக்களித்ததாகக் கூறப்படும் குற்றச்சாட்டுக்களில் எவ்வித உண்மையும் இல்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் அளித்துள்ள விளக்கத்தில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் தொடர்பாக தேர்தல் ஆணைய இணைய தளத்தில் வெளியிடப்பட்டுள்ள புள்ளி விவரங்கள் தற்காலிகமானவை என்றும் இறுதியானது அல்ல என்றும் கூறப்பட்டுள்ளது சில மாநிலங்களில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கைக்கும் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கைக்கும் இடையே முரண்பாடு இருப்பதாக ஊடகங்கள் வெளியிட்ட தகவலில் உண்மையில்லை என்றும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது உத்தேச அடிப்படையிலேயே தரவுகள் தற்காலிகமாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இவை மாற்றத்திற்கு உட்பட்டவை என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மின்னு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் மற்றும் தபால் வாக்குகள் ஆகிய இரண்டையும் சேர்த்தே இறுதி முடிவுகள் கணக்கிடப்படுவதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது பெங்களுருவில் உள்ள பாரத் எலெக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் எவ்வித முறைகேடும் செய்ய முடியாது என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் மின்னனு எந்திரத்தில் பதிவான வாக்குகளுக்கும் விவிபேட் எனப்படும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் அறிந்து கொள்ளும் எந்திரத்திற்கும் இடையே எந்த முரண்பாடும் ஏற்படவில்லை என்றும் அந்த நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் திரு எம் வி கௌதமா கூறியுள்ளார் பெங்களுருவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலுக்கு முன் மின்னணு எந்திரங்கள் மீது எழுப்பப்பட்ட சந்தேகங்கள் வாக்குப்பதிவுக்கு பிறகு அடங்கிவிட்டதாகவும் தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சியுடன் தேசியவாத காங்கிரஸ் இணையப்போவதாக வெளியான செய்திகள் உண்மைக்கு புறம்பானது என தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத் பவார் கூறியுள்ளார் மும்பையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நடந்து முடிந்த தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்த்திருந்த வேளையில் தேர்தல் முடிவுகள் அதற்கு நேர் மாறாக அமைந்துவிட்டதாக குறிப்பிட்டார் தேசியவாத காங்கிரசுக்கு என தனி அடையாளம் உள்ளதாகவும் அந்த அடையாளம் காக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் தமது கட்சி காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடாது என்று சிலர் விரும்புவதாகவும் திரு சரத்பவார் கூறினார்

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் பள்ளி வேலை நாட்கள் குறிப்பிட்ட அளவுக்கு இருக்க வேண்டியது அவசியம் என்றும் சென்னையில் செயதியாளர்களிம் அவர் கூறியுள்ளார்

தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக் கூடங்கள் நாளை திறக்கப்படவுள்ளன இதில் எந்த மாற்றமும் இல்லை என அரசு ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளது இந்நிலையில் பள்ளிக்கூடங்களில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பேரூராட்சிப் பகுதிகளில் குடிநீர் விநியோகம் செய்ய போர்க்கூல அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் பாலக்கோடு பேரூராட்சியில் குடிநீர் விநியோகம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் பாலக்கோடு காரிமங்கலம்

மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் சீரான குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை அதிகாரிகள் கண்காணித்து உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தினார் மின்சார மோட்டார் பயன்படுத்தி தண்ணீர் எடுப்பதை கட்டுப்படுத்தவும் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் கேட்டுக்கொண்டார் இந்தியாவுக்கு அளிக்கப்பட்டு வரும் வரிச்சலுகைகளை அமெரிக்கா திரும்பப்பெற்றது தன்னிச்சையான நடவடிக்கை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது

வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகளுக்கு அளித்து வரும் சலுகைகளுக்கு பிரதிபலனை எதிர்பார்க்கக் கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது

இலங்கையில் ஐ எஸ் பயங்கரவாதம் மீண்டும் தலைதூக்காமல் இருக்க பயங்கரவாத எதிர்ப்பு செயல்திட்டத்தை உருவாக்க வேண்டியது அவசியம் என அந்நாட்டு பிரதமர் திரு ரணில் விக்கிரமசிங்கே தெரிவித்துள்ளார் பிரதுர் திரு நரேந்திரமோதி வருகிற கீம் தேதி கேரள மாநிலம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் கோயிலில் வழிபாடு செய்யவுள்ளதாக கோயில் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன முன்னாள் குடியரசுத் தலைவர் திருமதி

ப்ரென்ச் ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் பிரிவில் முன்னணி வீரர் நோவக் ஜோகோவிச் டெல்பெட்ரோ போக்னேனி ஆகியோரும் மகளிர் பிரிவில் சிமோனா ஹாலட் சினியா கோவா உள்ளிட்டோரும் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் லியாண்டர் பயஸ் இணை வெற்றி வாய்ப்பை இழந்தது